கண்ணாடி அந்தமான் தீவுப் பகுதிமக்களுக்குவிரைவானதகவல் தொழில்நுட்பசேவைகிடைப்பதோடு சுற்றுலாவும் வளர்ச்சிஅடையும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

அடங்கியவலைதளத்தைமத்தியசுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர் தொடங்கிவைத்தார்

தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்றுவெளியிடப்பட்டன

இந்தியாவில் உள்ளஒட்டுமொத்தமக்களுக்கும் இந்நாள் முக்கியமானநாள் என்றும் அந்தமான் நிகோபார் மக்களுக்குவாழ்த்துக்களைத் தெிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

டிஜிட்டல் இந்தியாதிட்டத்தின் மூலம் அனைத்துவகையானபயன்களையும இந்ததீவு மக்கள் இனிபெறமுடியும் என்றும் அவர் கூறினார் இந்தநிகழ்ச்சியில் மத்தியதகவல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் உட்படபலர் கலந்துகொண்டனர்

தீவிரமானபரிசோதனைகளைநடத்தியது விரிவானசிகிச்சைமுறைஆகியவற்றால் இவ சாத்தியமானதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

நோய்த் தொற்றைதடுப்பதற்குதேவையானநடவடிக்கைகளைஎடுத்துவருவதாகவும் அரசுதெரிவித்துள்ளது

உலகயானைகள் தினம் இன்றுகொண்டாடப்படுகிறது குறித்தவிழிப்புணர்வைமக்களிடையேஏற்படுத்துவதற்காகஆண்டுதோறும் யானைகள் இந்நாள் கொண்டாடப்படுகிறது

தில்லியில் இன்றுநடைபெற்றநிகழ்ச்சியில் மத்தியசுற்றுச் சூழல் மற்றும் வனத்துறைஅமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மனிதர்களுக்கும் யாளைகளுக்கும் நடைபெறும் மோதலைதவிர்ப்பதற்கானசிறந்தநடைமுறைகளைவிளக்கும் வலைதளத்தைதொடங்கிவைத்து ஆவணத்தையும் வெளியிட்டார் இந்தநிகழ்ச்சியில் கற்றுச் சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு

கேரளாவில் யானைக்குஉணவில் குண்டுவைத்துஅதுஉயிரிழக்ககாரணமாகசம்பவம் கண்டிக்கத்தக்கதுஎன்றும் அவர் தெரிவித்தார் கதந்திரதினத்தைமுன்னிட்டு ரயில்வேஒருவாரகால தூய்மை இயக்கத்தைநடத்தவுள்ளது இந்தவாரத்தில் நாடுமுழுவதம் உள்ளரயில் நிலையங்கள் ரயில் நிலையஅலுவலகங்கள் ரயில்வேகுடியிருப்புகள் பணிமனைகள் உள்ளிட்டவற்றைசுகாதாரமாகவைத்திருப்பதுகுறித்துவிழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தூய்மைப் பணியாளர்களைக் கொண்டு இடங்களைசுத்தம் செய்யவும் இந்த முடிவு செய்யப்பட்டுள்ளது குப்பைகளைஅகற்றுவதோடுமட்டுமல்லாமல் பிளாஸ்டீக் கழிவுகளையும் சேகரித்துஅவற்றைஅகற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது

ரயில்களில் உள்ளகழிப்பறைகள் கைகமுவும் இடங்கள் ஆகியவற்றையும் மற்றம் தூய்மைப்படுத்தமுன்னுரிமைஅளிக்கப்படும் என்றுரயில்வேஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்நிலையில் இந்தநிலச்சரிவில் உயிரிழந்த துத்துக்குடிமாவட்டம் கயத்தாறுபாரதிநகள் பகுதியைச் சேர்ந்ததேயிலைத் தோட்டதொழிலாளர்களின் குடும்பத்தினரைமாநிலசெய்திவிளம்பரத்துறைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜுவும் மாவட்டஆட்சியர் திருசந்தீப் நந்தூரியும் நேரில் சந்தித்துஆறுதல் கூறினர் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் இந்தசும்பவத்தில் காணாமல் போனவர்களைதேடும் பணிமுழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதெரிவித்தாா் காயமடைந்தவர்களுக்குதரமானசிகிச்சைஅளிக்ககேரளஅரசிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்குமாவட்டநிர்வாகம் முலம் தேவையானஉதவிகளைசெய்யஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நிலைமைசற்றுசீரடைந்தபின் விபத்தில் பாதிக்கப்பட்டகுடும்பத்தினர் கேரளாசெல்வதற்குஏற்பாடுசெய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்றுகாலைவெளியிடப்பட்டன

இதில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடுகிடையாதுஎன்றும் மதிப்பெண்களில் மகுறைபாடுகள் இருந்தால் அவற்றைசரிசெய்யபள்ளிகள் மூலம் விண்ணப்பிக்கவேண்டுமென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை எழிலகத்தில் இன்றுகாலைசெய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைஅவர் தெரிவித்தார்